பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளிப்படையான வரி விதிப்பு நேர்மையாளரை மதித்தல் என்ற தளத்தை புதுதில்லியில் நாளை காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார்

இருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார்

தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் மாநில அரசின் முனைப்பு நடவடிக்கைகளால் தொற்று கட்டுக்குள் இருப்பதாக மாநில கோவிட் வணிகவரித்துறை அமைச்சர் திரு

உலக யானைகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

நரேந்திரமோடி வெளிப்படையான வரி விதிப்பு பிரகமர் நேர்மையாளரை மதித்தல் என்ற தளத்தை புதுதில்லியில் நாளை காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார்

தகவல் தொழில்நுட்பத்துறையின் செயல்பாட்டில் செயல்திறன் மற்றும் வெளிப்படை தன்மையை கொண்டுவருவதற்கு மத்திய நேரடி வரி விதிப்பு வாரியம் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்துள்ள நிலையில் பிரதமர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பது முக்கியத்துவம் பெறுகிறது இதன்மூலம் நேரடி வரி விதிப்பு சீர்திருத்தங்கள் மேலும் முன்னெடுத்து செல்ல வழிவகை ஏற்படும் மேலும் இதன்மூலம் கோவிட் காலங்களில் வரிசெலுத்துவந்கான முறைகளை எளிமையாக்கும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என தெரிகிறது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் நிதித்துறை இணையமைச்சர் திரு அணுராக் சிங் தாக்கூர் ஆகியோர் பங்கேற்கும் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு வர்த்தக துறைகள் வர்த்தக சங்கங்கள் பட்டய கணக்காளர் சங்கங்கள் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் கலந்துகொள்கின்றனர்

எடப்பாடி கே

உடல் உறுப்பு தானத்தின் உன்னதத்தை மக்கள் மனதில் நிறுத்தி உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வரவேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார்

எடப்பாடி கே பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதன்காரணமாக மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார்

உதயகுமார் நாட்டிலேயே தமிழகத்தில் தான் கொரோனா இறப்பு விகிதம் குறைவாக உள்ளதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு

மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊரடங்கு காலத்தில் பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க தேவையான தளர்வுகளை அரசு வழங்கி வருவதாக குறிப்பிட்டார் மேலும் மாநிலத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க சாலைகளை விரிவுபடுத்துதல் மேம்பாலம் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறினார்

சி

க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த மாதம்முதல் தமிழகத்தில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருப்பதால் பொதுமக்களின் வாழ்வதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார் இதனை கருத்தில்கொண்டு தமிழக அரசு இ பாஸ் நடைமுறையை மேலும் எளிமைப்படுத்த வேண்டும் என்றும் ஊரடங்கு தளா்வுகளை நீட்டிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

ராமதாஸ் நாட்டில் கொரோனா வைரஸ் அச்சம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் மாணவர்களின் நலனை கருத்தில்கொண்டு நடப்பாண்டு எந்த தேர்வையும் நடத்த அனுமதிக்க கூடாது என்று பா ம க நிறுவனர் தலைவர் டாக்டர்

கல்லூரி இறுதிப்பருவ தேர்வுகளை ரத்து செய்துவிட்டு அனைத்து மாணவர்களும் தேர்ச்சிபெற்றதாக அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார்